மக்களின் பங்களிப்பிற்காக நன்றி தெரிவித்த பிரதமர் நீண்ட கால போராட்டத்திற்கான முதல் வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார்

வெளிநாடுகளிலிருந்து கடந்த ஒரு மாதத்தில் தமிழகம் திரும்பியவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி ரத்து செய்யப்படமாட்டாது என்றும் ஒத்தி வைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் சர்வதேச ஒலிம்பிக் குழு அறிவித்துள்ளது

நரேந்திர மோடி அழைப்பு விடுத்த சுய ஊரடங்கினை மக்கள் முழுமையாக கடைப்பிடித்தனர்

கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் முழுமையாக அடைக்கப்பட்டிருந்தன பேருந்துகள் மற்றும் ரயில் சேவைகள் இயக்கப்படாததன் காரணமாக போக்குவரத்து வெறிச்சோடி காணப்பட்டது அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் மட்டுமே பணிபரிந்தனர் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக இரவு

இந்த சுய ஊரடங்கினை முழுமையாக கடைப்பிடித்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோதி மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் நீண்ட கால போராட்டத்திற்கான முதல்கட்ட வெற்றி இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

இந்த நோய்த்தொற்று பரவாமல் தடுப்பதற்காக இரவு பகல் பாராமல் அயராது பாடுபட்டு வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவம் சார் பணியாளர்களுக்கு நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்தது அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார்

புறநகர் மற்றும் மெட்ரோ ரயில் சேவைக்கும் இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதற்கிடையே இந்த நோய்த்தொற்று பரவலை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் திரு

தமிழகத்தைப் பொறுத்தவரை சென்னை காஞ்சிபுரம் ஈரோடு ஆகிய மாவட்டங்கள் இதில் இடம் பெற்றுள்ளன

தமிழகத்தில் இந்த நோய்த் தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்தள்ளது

இவர்களது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களுக்கே இந்த நோய்த்தொற்று பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த ஒரு மாத காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் திரும்பியவர்கள் தங்களது வீடுகளிலேயே தனிஸப்படுத்திக்கொண்டு இருக்குமாறும் நோய் அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவமளைக்கு தகவல் தெரிவிக்குமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த இருவர் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு பெருந்துறை அரசு மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக ஈரோடு மாவட்டமும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இடம் பெற்றுள்ளதாக டாக்டர் விஜயபாஸ்கர் தெளிவுபடுத்தியுள்ளார்

தனிமைப்படுத்தப்பட்ட பிரிவுகளில் பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார்

எண்ணூர் பகுதியில் போதைப் பொருள் விற்பனை செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னையை அடுத்த கானாத்தூர் பகுதியில் திருட்டுச் செயலில் ஈடுபட்ட ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் ரத்து செய்யப்படமாட்டாது என்றும் ஒத்திவைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று சர்வதேச ஒலிம்பிக் குழு கூறியுள்ளது